விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது

தேச கட்டமைப்பை வலுப்படுத்தம் தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார்

எதிர்ப்பு தெரிவித்துள்ளது

முப்படையினருக்கு மரியாதை செலுத்தும் கொடுநாள் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது

சீனாவையும் அயா்லாந்து இங்கிலாந்தையும் எதிா்த்து ஆடுகின்றன

இனி விரிவான செய்திகள் ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது

தெவங்கானாவில் முதல் இரண்டு மணி நேரத்தில் ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாயுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்னா் ராஜஸ்தானில் காலை எட்டு மணிக்குத் தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது தெலங்கானாவில் காலை எழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது இவ்விரு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி ஒன்றில் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் வரிசையில் நின்று வாக்களித்தாா் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சா் திருமதி வசுந்தரா ராஜே ஜவாவரில் வாக்களித்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜய்வர்த்தன் சிங் ரத்தோர் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் சிறந்த அரசை தேர்ந்தெடுக்கவும் மக்கள் தங்களது வாக்குரிமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் தெலங்காளா மற்றும் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இளைஞர்கள் தங்களின் ஜனநாயகக் கடமையை தவறாது நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் தமது டுவிட்டர் செய்தியில் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் மக்கள்நலத் திட்டங்களை கொண்டு செல்வதில் ஊடகங்கள் சிறப்பாக பணியாற்றி உள்ளதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறாா் புதுதில்லியில் தைனிக் ஜக்ரன் என்ற பத்திரிகை விழாவில் பேசிய அவர் அனைவரின் வளர்ச்சியையும் உள்ளடக்கிய திட்டத்தை அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகக் கூறினாா் இதன் காரணமாக மக்கள் அரசின் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் வெளிப்படையாள விதத்தில் அர்ப்பணிப்புடன் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் இலவச ளிவாயு இணைப்பு அனைவருக்கும் வங்கித் திட்டம் புதிய விமான நிலையங்கள் மண்டலங்களை இணைக்கும் விமான போக்குவரத்துத் திட்டங்கள் போன்றவை நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் வாழும் மக்களுக்கு நன்மை பயப்பதாக சுட்டிக்காட்டினார் முந்தைய அரசுகள் மேற்கொண்ட செயல்பாடுகளைக் காட்டிலும் தற்போது மத்தியில் ஆளும் அரசு பெருமளவில் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை செயவ்படுத்தி வருவதாகக் கூறினார்

ஊழலுக்கு எதிராக தமது அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகக் கூறிய பிரதமர் அதற்கென்று சிறப்புக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தாா்

நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சா் திரு சுரேஷ் பிரபு நிலையான வர்த்தகக் கொள்ககையை செயல்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டார்

கணினி குற்றங்களை கண்காணிக்கும் விதமாக பல்வேறு துறைகளை ஒருங்கிணைக்கும் கூட்டு கண்காணிப்பு முறையை செயல்படுத்துவதற்கும் மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது

இந்த திட்டத்தில் மொழிப் பெயா்ப்பு ஆய்வுகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சாபில் உள்ள ரவி நதியின் ஷாபுர்கந்தி அணைத்திட்டத்தை செயல்படுத்தவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த அணையிலிருந்து பாகிஸ்தானுக்கு விரயமாகும் தண்ணீரை சேமிப்பதற்கு இந்த திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் கில்ஜித் பல்திஸ்தானை பாகிஸ்தானின் ஐந்தாவது மாகாணமாக அந்நாடு அறிவித்துள்ளதை ஏற்றுக் கொள்ள முடியாது என்று இந்தியா கூறியுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிப்பதாகக் கூறினார் இந்த விவகாரத்தில் இந்தியா தொடர்ந்து தெளிவான கொள்கையை கடைபிடித்து வருவதாகத் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தைச் கற்றியுள்ள அதன் பகுதிகள் இந்தியாவிற்கு சொந்தமாகும் என்றும் அவர் கூறினார் இந்த மாகாணம் குறித்த அறிப்பு சட்டவிரோதமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக மூன்று உறுப்பினர்கள் கொண்ட கண்காணிப்பு குழுவை அமைப்பதற்கு கேரள உயா்நீதிமன்றம் அளித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அம்மாநில அரசின் மனுவை உடனடியாக விசாரிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பாக மனுவை இன்று பரிசீலித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலாள அமா்வு கேரள அரசின் மனுவை சாதாரண வழக்காக எடுத்துக் கொள்ள முடிவு செய்தது

இந்த நாடுகளின் அமைப்பு ரஷ்யா உட்பட மேலும் பத்து உறுப்பினர் நாடுகளுடன் இது தொடர்பாக இன்று ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளன இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த சௌதி எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கலீத் அல் ஃபாலி எண்ணெய் விலை நிர்ணயம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அளித்துள்ள ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்படும் என்றாா் ஏற்கனவே விலை நிர்ணயம் தொடர்பாக உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் கவலை வெளியிட்டுள்ளதை அடுத்து அமெிக்க அதிபர் திரு ட்டிரம்ப் திரு நரேந்திரமோடி ஆகியோர் அளித்துள்ள பரிந்துரைகள் மனதில் நிறுத்திக் கொள்ளப்படும் என்று சௌதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் கிஷான்கஞ்ச் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மௌலான அஸ்ரா் உல் ஹக் காஷ்மி இன்று காலை காலமானார்

அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்ச் திரு நிதிஷ்குமார் இஸ்லாமிய இலக்கியத்தில் பல்வேறு படைப்புகளை வெளியிட்டுள்ள மௌலானா பீகாரில் வாழும் இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் முழு அரசு மியாதையுடன் அவரது இறுதிச் சுடங்குகள் நடைபெறும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது அகில இந்திய இஸ்லாமிய தனி நபர் சுட்ட வாரியத்தின் உறுப்பினராக பதவி வகித்துள்ள அவர் அகில இந்திய மில்லிக்குழுவை நிறுவியவர் என்பது குறிப்பிடத்தக்கது முப்படை வீரர்களுக்கு மரியாதை தெரிவிக்கும் கொடிநாள் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது நாட்டை பாதுகாக்கும் வீரர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் டிசும்பர் ஏழாம் தேதி கொடிநாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில் முப்படை வீரர்களின் தியாகத்தை நினைவுகூறும் இந்நாளில் அவர்களின் பணிகளுக்கு வீரவணக்கம் தெரிவிப்பதாக் கூறியுள்ளாா் அவர்களுக்கு நன்றி தெிவிக்கும் விதமாக கொடிநாள் நிதியத்திற்கு தங்களால் இயன்ற நிதியை அளிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

முன்னாள் படையினருக்கும் அவா்களது குடும்பத்தினருக்கும் உதவும் விதத்தில் இந்த நாள் நினைவுகூறப்பட வேண்டுமென்றும் கொடிநாள் நிதிக்கு தாராளமாக நிதி உதவி வழங்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்

அயர்வாந்து இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன

இரு அணிகளும் தலா இரண்டு கோல் போட்டன இந்தியா நாளை கனடாவை எதிர்கொள்கிறது

டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது